மசூதிகளில் இஸ்லாமிய பெண்கள் தொழுகை நடத்த அனுமதிக்கும் விவனரத்தில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பண விநியோகத்தைத் தடுக்க தேர்தல் ஆணையம் முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் அரசியல் கட்சித்தலைவர்கள் மாநிலத்தின் அனைத்துப்பகுதிகளிலும் இன்று மாலை வரை அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் சுயேட்சை வேட்பாளர்களும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்திலும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திருவாரூரிலும் தங்கள் பிரச்சாரத்தை முடித்தனர்

சத்தீஸ்கர் மாநிலம் கொர்பாவில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரள மாநிலத்தில் தாம் போட்டியிடும் வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் இதற்கிளடயே உத்தரபிரதேச மாநிலம் லக்னோவில் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் மற்றொரு மத்திய அமைச்சர் திரு ராஜ்யவர்த்தன் சிங் ரத்தோர் ஜெய்ப்பூர் ஒரல் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்தார் தமிழகத்தில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியப்பிரத சாஹு கூறியிருக்கிறார்

அவற்றில் இணையதள கேமரா மூலம் வாக்குப்பதிவு முழுமையாக கண்னனிக்கப்படும் என்று கூறிய அவர் துணை ரானுவப்படை வீரர்கள் அத்தகைய வாக்குச்சாவடிகளில் நிறுத்தப்படுவார்கள் என்றார் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் கைக்குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் போன்றோர் எளிதில் வந்து வாக்களிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தேவைப்படுவோருக்கு உதவ தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருப்பார்க்ள என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்கு ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் மற்றும் பிற தேர்தல் பொருட்களை எடுத்து செல்லும் பணி நாளை பிற்பகல் தொடங்கி நடைபெறும் என்று கூறிய அவர் அவற்றை எடுத்துச்செல்லும் வாகனங்களைக் கண்காணிக்க இ பி எஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது என்றார்

தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டதையடுத்து

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு வெறுப்புணர்வை துண்டும் வகையிலான பேச்சுகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் எடுத்துள்ள நடவடிக்கை திருப்பதி அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து தனியாக முறையிடுமாறு நீதிமன்றம் செல்வி மாயாவதி தரப்புக்கு உத்தரவிட்டது

மசூதிகளில் இஸ்லாமிய பெண்களை தொழுகைக்கு அனுமதிப்பது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டஸ் வழங்கியுள்ளது மசூதிகளில் தொழுகைக்கு பெண்களை அனுமதிக்க மறுக்கும் நடைமுறை சட்டவிரோதமானது என்று அறிவிக்கக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு வெளிநாடுகளில் இஸ்லாமிய பெண்கள் மசூதிகளில் தொழுகை நடத்த அனுமதிக்கப்படுகிறார்களா என்று கேள்வி எழுப்பியது இதற்கு பதில் அளித்த மனுதாரர்களின் வழக்கறிஞர் மெக்னவில் ஒரு மஞ்தியிலும் கனடாவிலும் பெண்கள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தார் இதையடுத்து சபரிமலை கோயில் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் இந்த விஷயத்தில் மத்திய அரசின் கருத்தை நீதிமன்றம் கோரியுள்ளது

இந்த நிறுவனங்களின் உரிமங்களை தொடர்வதையும் அனுமதி நீட்டிக்கச் செய்வதையும் ரத்து செய்யுமாறு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கரங்க ஒதுக்கீடு குறித்து வழக்குப்பதிவு செய்யுமாறு சிபிஐக்கு உத்தரவிடுமாறும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது இந்த மலுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கில் உதவுமாறு மூத்த வழக்கறிஞர் திரு பி எஸ் நரசிம்மாவை கேட்டுக்கொண்டுள்ளது கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லம்பா தாய்லாந்தில் மூன்று நாள் பயணமாக புதுதில்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றார் இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே கடல்சார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான புதிய வழிமுறைகளை இரு நாடுகளும் கண்டறிவது குறித்து கனில் லம்பா மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் மகாவீர் ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துனை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் பகவான் மகாவீரர் போதித்த அமைதி அகிம்சை ஆகிய போதனைகள் கலாச்சார பாரம்பரியத்தை செழுமைப்படுத்தியவை என்று கூறியுள்ளார் இந்த நன்னாளில் நாட்டிலும் உலகம் முழுவதிலும் சகிப்புத் தன்மை ஏற்படுத்த மக்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மகாவீரரின் அகிம்சை உண்மை உலகளாவிய கருணை ஆகியவை மக்கள் நேர்மையாள வாழ்க்கை முறையில் ஒளியேற்றி இருப்பதாக தெரிவித்துள்ளார்

இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது இரு அணிகளும் குறைந்த புள்ளிகளுடன் உள்ளதால் இந்த போட்டி இரு அணிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது

பெங்களுரு அணி இரண்டு புள்ளியுடன் கடைசி இடத்தில் உள்ளது சென்னை அணி பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் ஆடவர் சேலஞ்சர்ஸ் டென்னில் போட்டியில் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் ரமேஷ் ராமநாதன் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்